உறுதி செய்ய மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியிருக்கிறார்

சிறு குறு தொழில்களுக்கான கடனுடன்கூடிய தொழில்நுட்ப மேம்பாட்டுத் திட்டத்தை தொடர மத்திய அமைச்சரவை முடிவு செய்துள்ளது

சிசம்பத் தெரிவித்திருக்கிறார்

சவ்ரவ் வர்மா ரீது பர்னதாஸ் லக்ஷையா சென் உள்ளிட்டோர் நான்காவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர்

நரேந்திர மோடி கூறியிருக்கிறார் தில்லியில் நேற்று நடைபெற்ற ரியல் எஸ்ட்டேட் தொடர்பான மாநாட்டில் பேசிய அவர் கடந்த நான்கரை ஆண்டுகளில் ரியல் எஸ்ட்டேட் துறையில் சாதகமான மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான முயற்சியை தமது அரசு மேற்கொண்டது என்றார் மேலும் பண மதிப்பிழப்பு நடவடிக்கையால் ரியல் எஸ்ட்டேட் துறையில் கறுப்புப் பண புழக்கத்திற்கு முடிவு கட்டப்பட்டது என்றும் அவர் குறிப்பிட்டார் வீடுகள் வாங்குவோருக்கும் வாடகைதாரர்களுக்கும் மத்திய அரசின் பட்ஜெட்டில் பல்வேறு சலுகைகள் அறிவிக்கப்பட்டுள்ளதால் வீட்டுவசதித் துறை மிகப் பெரிய வளர்ச்சியை பெறும் என்றும் பிரதமர் திரு மோடி தெரிவித்தார் சிறு குறு தொழில்களுக்கான கடனுடன்கூடிய தொழில்நுட்ப மேம்பாட்டுத் திட்டத்தை வரும் நிதியாண்டிலும் தொடர மத்திய அமைச்சரவை முடிவு செய்துள்ளது புதுதில்லியில்நேற்று பிரதமர் திரு

பியூஷ் கோயல் கூறினார் பழங்குடியின மக்களுக்கான பல்வேறு வளர்ச்சிப் பணிகளை உள்ளடக்கிய துணைத் திட்டங்களுக்கும் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது நீலகிரி மாவட்டம் குன்னூரில் உள்ள பாஸ்டியர் இன்ஸ்ட்டியூட்டில் புதிய தடுப்பூசி உற்பத்திப் பிரிவை அமைப்பதற்கான நில ஒதுக்கீட்டிற்கும் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியைவிட குறைவான கட்டணத்தில்தான் தற்போதுள்ள மத்திய அரசு ரஃபேல் போர் விமானங்களை கொள்முதல் செய்வதாக தலைமை கணக்கு தணிக்கை அதிகாரி அறிக்கை அளித்திருப்பதால் மத்திய அரசுக்கு எதிரான குற்றச்சாட்டுகளை காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல் காந்தி திரும்பப் பெறவேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு ரவிசங்கர் பிரசாத் கூறியிருக்கிறார் புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ரஃபேல் போர்விமான கொள்முதல் தொடர்பாக திரு ராகுல்காந்தி பொய்யான தகவல்களை தெரிவித்ததாகவும் உண்மைகளை தவறாக சித்தரித்ததாகவும் குற்றம் சாட்டினார் இதனிடையே நேற்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல் காந்தி இந்த ஒப்பந்தம் தொடர்பாக பாதுகாப்புத் துறையின் உயரதிகாரிகள் சிலர் தெரிவித்த அச்சத்தை கவனத்தில் கொள்ளாமல் மத்திய அரசு நடந்து கொண்டதாக குற்றம் சாட்டினார்

ஆனால் நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய மத்திய அமைச்சர்கள் திரு

ராகுல்காந்தி கூறினார் மக்களவைத் தேர்தலுக்கு முன்பு குறைந்தபட்ச பொது செயல்திட்டத்தின்கீழ் செயல்பட எதிர்க்கட்சிகள் முடிவு செய்துள்ளதாக காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி கூறியிருக்கிறார் புதுதில்லியில் தேசியவாத காங்கிரஸ் தலைவர் திரு சரத்பவார் இல்லத்தில் நேற்று நடைபெற்ற எதிர்க்கட்சிகள் கூட்டத்தில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வரும் மக்களவைத் தேர்தலில் பிஜேபியை தோற்கடிப்பது எதிர்க்கட்சிகளின் இலக்கு என்றார்

இந்தக் கூட்டத்தில் ஆந்திரப்பிரதேச முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு தில்லி முதலமைச்சர் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் தேசிய மாநாட்டுக் கட்சித் தலைவர் திரு ஃபருக் அப்துல்லா உள்ளிட்ட பல்வேறு எதிர்க்கட்சித் தலைவர்கள் கலந்து கொண்டனர் உள்நாட்டு விமானப் போக்குவரத்து சேவையை விரிவுபடுத்தும் உடான் திட்டம் வெற்றி பெற்றுள்ளதாக சிவில் விமான போக்குவரத்துத் துறை அமைச்சர் திரு ஜெயந்த் சின்ஹா கூறியிருக்கிறார் இதுகுறித்து அகில இந்திய வானொலிக்கு அவர் அளித்துள்ள சிறப்புப் பேட்டியில் உலகிலேயே உடான் திட்டம் தனிச் சிறப்பு வாய்ந்தது என்றார்

சம்பத் தெரிவித்திருக்கிறார் சட்டப்பேரவையில் நேற்று இதுதொடர்பாக எதிர்க்கட்சி துணைத் தலைவர் திரு

எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார்

ஆயிரம் ரூபாய்க்கு மேற்பட்ட முத்திரைத் தீர்வை பதிவுக் கட்டணம் மற்றும் இதர அரசு கட்டணங்களை கடன் அட்டை மற்றும் பற்று அட்டையைப் பயன்படுத்தி பி

ஓ

இயந்திரம் வழியாக மட்டுமே வசூலிக்க வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் ரொக்கமாக கட்டணத்தை பெறக்கூடாது என்றும் கூறியுள்ளார் தமிழகம் முழுவதும் விவசாய நிலங்களில் எத்தனை மதுக்கடைகள் அமைக்கப்பட்டுள்ளன என்பது தொடர்பாக அறிக்கை தாக்கல் செய்யுமாறு டாஸ்மாக் நிர்வாக இயக்குநருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது ஈரோடு மாவட்டம் மயிலம்பாடி கிராமத்தில் விவசாய நிலத்தில் அமைக்கப்பட்டுள்ள டாஸ்மாக் கடையை அகற்ற மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்காததை அடுத்து உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவை விசாரித்த நீதிபதிகள் மணிக்குமார் சுப்பிரமணியம் பிரசாத் அடங்கிய அமர்வு இவ்வாறு உத்தரவிட்டது சம்பந்தப்பட்ட கடையை விவசாய நிலத்திலிருந்து உடனடியாக அகற்றி அதுகுறித்த அறிக்கையை இன்று நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் டாஸ்மாக் நிர்வாகத்திற்கு நீதிபதிகள் உத்தரவிட்டனர்

இவர்களுக்கு வழங்கப்பட்ட ஜாமினை ரத்து செய்து நீதிபதி வடமலை பிடிவாரண்ட் பிறப்பித்தார் அதன்பின்னரும் அவர்கள் இருவரும் ஆஜராகாத காரணத்தால் இருவரையும் கைது செய்ய மாவட்ட காவல்துறைக்கு லுக்அவுட் நோட்டீஸ் பிறப்பிக்கப்பட்டுள்ளது

லாகூர் அருகே பாகிஸ்தான் எல்லைக்குள் தவறுதலாக சென்றுவிட்ட இந்திய இளைஞர் ஒருவரை அந்நாட்டு ராணுவத்தினர் நல்லெண்ண நடவடிக்கையாக கைது செய்யாமல் திருப்பி அனுப்பிவிட்டனர்

ஐம்மு கஷ்மீர் மாநிலம் ராம்பன் மாவட்டத்தில் நேற்று ஏற்பட்ட பனிப்புயலில் சிக்கி ஒருவர் உயிரிழந்தார் விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு பத்தாயிரம் ரூபாயை இரண்டு தவணைகளில் வழங்கும் புதிய நிதியுதவி திட்டத்தை ஆந்திர மாநில அரசு அறிவித்துள்ளது சத்திஷ்கர் மாநிலம் பஸ்டர் மாவட்டத்தில் மாவோயிஸ்ட் தீவிரவாதிகளுக்கு கடிதங்களை கொண்டுசெல்லும் பணியில் ஈடுபட்ட இரண்டுபேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் பகுத்தறிவாளர் நரேந்திர தபோல்கர் படுகொலை வழக்கில் சிபிஐ நேற்று புனே நீதிமன்றத்தில் கூடுதல் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்தது மத்திய அமைச்சர் திரு

அலுவாலியா உடல்நலக் குறைவு காரணமாக புதுதில்லியில் உள்ள எய்ம்ஸ் மருத்துவமனையில் நேற்று அனுமதிக்கப்பட்டுள்ளார்

மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் இசை நாடகப் பிரிவின் சார்பில் திண்டுக்கல் காந்திகிராம பல்கலைக் கழகத்தில் நேற்று கலைநிகழ்ச்சிகள் நடைபெற்றன

விளையாட்டுச் செய்திகள் குவஹாத்தியில் நடைபெறும் தேசிய சீனியர் பேட்மின்டன் சாம்பியன்ஷிப் போட்டியில் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் சவ்ரவ் வர்மா ரீது பர்னதாஸ் லக்ஷையா சென் உள்ளிட்டோர் நான்காவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர் மகளிர் பிரிவில் காயத்ரி கோபிசந்த் ரியா முகர்ஜி மாளவிகா நமிதா வதானியா உள்ளிட்டோர் அடுத்த சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர்

புவனேஷ்வரில் நடைபெறும் மகளிர் தங்கக் கோப்பை கால்பந்துப் போட்டியில் நாளை நடைபெறவுள்ள இறுதிப் போட்டியில் மியான்மர் நேபாள் அணிகள் மோதவுள்ளன

சர்வதேச குத்துச்சண்டை போட்டி பல்கேரியாவின் ஷோபியாவில் இன்று தொடங்குகிறது